இறையாண்மையையும் கண்ணியத்தையும் சமரசம் செய்துகொள்ளாதுஎன்றும் பிரதமர் திருநரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

உலகசமாதானத்தைநிலைநிறுத்த இந்தியரானுவவீரர்களின் தீரம் மிக்க பங்களிப்பைபாராட்டினார்

தயாரிப்பு நிறுவனத்தைபிரதமர் தொடங்கிவைத்தார்

ஒருவர் உயிரிழந்தார்

ஆனால் நாட்டின் கண்ணியத்தை பலி கொடுத்து இறையாண்மையைவிலையாக்கிசமரசம் செய்தகொள்ளமுடியாதுஎன்றும் அவர் கூறியுள்ளார்

இருப்பினும் இந்த யுத்தங்களில் இந்தியாவுக்குநேரடியானதொடர்பு எதுவும் இல்லையென்றும் அவர் கூறினார்

இந்தியாவில் உள்ளமக்கள் சாதி இன மத் மொழிவேறுபாடின்றிரானுவவீரர்களுக்கானஒருமைப்பாட்டைவெளிப்படுத்திவருகிறார்கள் என்றும் அவர் கூறினார்

மீட்பு இயற்கைசீற்றநிர்வாகத்திலும் மற்றும் நிவாரணப் பணிகளிலும் விமானப்படையினர் அர்ப்பணிப்போடுபணியாற்றி இருப்பதைஅவர் கட்டிக்காட்டினர் துய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவில் மட்டுமின்றிஉலகம் முழுவதும் பேசப்படுகின்றவெற்றிக்கதையாகமாறியிருக்கிறதுஎன்றுதிருநரேந்திரமோடிகூறினாா் மகாத்மாகாந்திசர்வதேச தூய்மைமாநாட்டை இந்தமுறை இந்தியாநடத்துகிறதுஎன்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

ஐ நா பாதுகாப்பு சபையில் உடனடியாகஅடிப்படைசீர்திருத்தங்களைசெய்யவேண்டும் என்றுவெளியுறவு அமைச்சா் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் வலியுறுத்தியுள்ளார் ஐ நா பொதுச்சபையில் நேற்றுமாலைஉரையாற்றியஅவர் அடிப்படைசீர்திருத்தங்கள் தேவைஎன்பதைஐக்கியநாடுகள் ஏற்கவேண்டும் என்றும் சீர்திருத்தம் என்பது பூச்சுவேலையாக இருக்கமுடியாதுஎன்றும் கூறினார் சமகாலஎதா்த்ததைதிா்கொள்ளும் வகையில் சிந்தனைக்கும் மனதுக்கும் இயந்ததாகஅமைப்புகளில் மாற்றம் ஏற்படுத்துவதுஅவசியம் என்றுஅவர் வலியுறுத்தினார் பாகிஸ்தான் ஆதரவுடன் கட்டவிழ்த்துவிடப்படும் பயங்கரவாதத்தைமுடவுக்குகொண்டுவரவிரிவானசர்வதேசபயங்கரவாததடுப்பு நடவடிக்கைகளை ஜ நா மேற்கொள்ளவேண்டும் என்றுதிருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்தார்

இந்தியாளப்போதுமேபாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைக்குதயாராகஉள்ளதுஎன்றுகூறியஅவர் அந்நாட்டுஅரசுபயங்கரவாதத்திற்குஆதரவு அளிப்பதைநிறுத்திகொள்ளவில்லைள்ன்றுகுற்றம் சாட்டினார்

பருவநிலைமாற்றமும் பயங்கரவாதமும் உலகிற்குமிகப்பெரும் சவால்களாகஉள்ளனஎன்றுவெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார் பருவநிலைமாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளைக் கட்டுப்படுத்தவளர்ச்சிஅடைந்தநாடுகள் நிதிமற்றம் தொழில்நுட்பஉதவிகளைவழங்கிஎதிர்மறைவிளைவுகளிலிருந்துஉலகத்தைபாதுகாக்கவேண்டும் என்றுஅவர் கேட்டுக்கொண்டார் கருவுற்றபெண்களுக்குஊட்டச்சத்துஅளிப்பதுஅவர்களுக்குமட்டுமின்றிஅவர்களின் வயிற்றில் வளரும் சிசுவுக்கும் பயனுடையதாக இருக்கும் பேறுகாலத்தில் பெண்களுக்குஉதவுவதாகவும் அமையும் இதனைகருத்தில்கொண்டுமத்திய அரசுகருவுற்ற பெண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கும் போஷன் அபியான் எனும் திட்டத்தைகொண்டுவந்துள்ளது மாவட்டத்தில் இந்ததிட்டம் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறது

பாகிஸ்தானைபயங்கரவாதசெயல்களை மூடிமறைக்கபாகிஸ்தான் மேற்கொள்ளும் முயற்சி இது என்றும் அவர் கூறினார்

இந்தசிக்கலானதருணத்தில் இந்தோளேஷியாவின் துயரத்தில் இந்தியா பங்கேற்பதாகவும் அவா டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தென்பகுதிதீவுகளில் இன்றுசக்திவாய்ந்தசூறாவளிகாற்றுவீசியது